பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு ஒருநாள் பயணமாக இன்று செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஒடிசாவின் தால்ச்சர் செல்லும் பிரதமர் அங்கு உரத் தொழிற்சாலைக்கான அடிக்கலை நாட்டுகிறார் நாட்டிலேயே நிலக்கரி எரிவாயுவின் மூலம் செயல்படும் முதல் தொழிற்சாலை என்ற பெருமையை தால்ச்சர் உரத்தொழிற்சாலை பெறுகிறது உரம் மட்டுமின்றி இயற்கை எரிவாயுவும் இந்த தொழிற்சாலையின் மூலம் உற்பத்தி செய்யப்படவுள்ளதால் நாட்டின் எரிபொருள் தேவையை ஈடுசெய்ய முடியும் மேற்கு ஒடிசா மற்றும் ஐர்ககுடாவில் உதான் திட்டத்தில் மலிவு கட்டண விமான சேவையையும் பிரதமர் திரு மோடி தொடங்கி வைக்க உள்ளார் துவங்கா நிலக்கரி கரங்கங்களில் இருந்து நிலக்கரி உற்பத்தி மற்றும் போக்குவரத்தையும் தொடங்கி வைக்கும் வகையில் நினைவுதூணையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்றவுள்ளார் அதைத்தொடரந்து சத்தீஸ்கர் செல்லும் பிரதமர் ஜான்ஜிகிர் சம்பாவில் கைத்தறி மற்றும் வேளாண் கண்காட்சியை பிரதமர் நேரில் பார்வையிடுகிறார்

இத்தொடர்பாக டிவிட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒடிசாவில் சகோதர் சகோதரிகளை சந்திப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகக் கூறியுள்ளார் சத்தீஷ்கருக்கு செல்வதிலும் தாம் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக பஞ்சாப் மாநிலம் ஐலந்தர் மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபையின் பிஷப் பிராங்கோ முலக்கல் லை கேரள காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கன்னியாஸ்திரி ஒருவர் அளித்த புகாரின்பேரில் மூன்று நாட்கள் விசாரணைக்குப் பின்னர் காவல்துறையினர் கொச்சியில் நேற்று அவரை கைது செய்து கோட்டயம் அழைத்துச் சென்றனர் இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று கோட்டயம் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் பெங்களுருவில் இன்று நடைபெறுகிறது பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி தலைமையிலாள இக்குழு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது இந்த வரி நடைமுறையில் ஏற்படும் தொழில்நுட்ப சிக்கல்களை ஆய்வு செய்து அதற்கு தீர்வுகான இக்குழு ஏற்படுத்தப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்ய அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படவுள்ள புதிய நடைமுறைகள் மற்றும் புதிய மென்பொருள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படவுள்ளது

ராமச்சந்திர சந்திரவன்சி முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது மத்திய அரசின் திட்டமான இது மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படவுள்ளது தேசிய அளவில் இந்தத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஞ்சியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை ஜார்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நாளை தொடங்கி வைக்கிறார்

ராஞ்சியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியின்போது இந்தத்திட்டம் தொடர்பாக நடைபெறும் விளக்கக் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார் சாய்பசா மற்றம் கொடர்மாவில் கட்டப்படவுள்ள மருத்துவ கல்லூரிகளுக்கான அடிக்கல்லையும் இதே நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டவுள்ளார் ஜார்கண்டில் அமைக்கப்பட்டுள்ள பத்து சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்களை திறந்து வைக்கும் அவர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றுவார் அதைத்தொடர்ந்து சிக்கிம் தலைநகர் காங்டாக்கிற்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார் விமானத்தில் பயணிக்கும்போது செல்போன் மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தும் வசதி அடுத்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று தொலைத்தொடர்புத்துறை செயவாளர் திருமதி அருணா சுந்தரராஜன் கூறியுள்ளார் பெங்களுருவில் இதனைத் தெரிவித்த அவர் இதற்கான அறிவிக்கையை அரசு விரைவில் வெளியிடும் என்றார்

நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புத்தில்லியில் நடைபெற்ற நிஷழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் மருத்துவத்திற்காக செலவு செய்தே பல குடும்பங்கள் வறுமை நிலைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தார் அனைவருக்கும் குறைந்த செலவில் நவீன மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று கூறிய அவர் கிராமப்புறங்களில் சுகாதார சேவைகள் குறைவாகவே உள்ளன என்று குறிப்பிட்டார் கிராமப்புறங்களில் பணியாற்ற மருத்துவர்கள் முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இந்தியாவை உலக அளவில் சிறந்த மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் நாடாக முயற்சி மேற்கொள்ளப்படவேண்டும் என்றார்

மீட்புப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் பவர் மூழ்கியிருக்கக்கூடும் என்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் மீட்புப்படையினர் தெரிவித்தனர் தனியார் படகு நிறுவன அதிகாரிகளை கைது செய்ய அந்நாட்டின் அதிபர் திரு ஜான் மகுஃபுலி உத்தரவிட்டுள்ளார் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் தனியார் நிறுவனத்தின் அவட்சியமே இந்த விபத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் இந்த உயிரிழப்புகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நான்கு நாட்கள் தேசிய துக்கத்தையும் அவர் அறிவித்துள்ளார் எல்லை அளவீட்டுப் பணிகளுக்கு செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்துவது தொடர்பாக இந்தியாவும் நேபாளமும் ஆலோசனை நடத்தியுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை செயல் திட்டக்குழுவின் மூன்று நாள் கூட்டம் காட்மாண்டுவில் நேற்று நிறைவடைந்தது இந்தக் கூட்டத்தில் எல்லை தொடர்பாக விவாதிக்கப்பட்டதுடன் டேராடுனில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் முறையாக செயல்படுத்தப்பட்டனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் சர்வேயர் ஜெனரல் திரு கிரிஷ் குமார் தலைமையிலான குழுவும் நேபாள தரப்பில் அந்நாட்டின் சர்வேயர் ஜெனரல் திரு கணேஷ்குமார் பட்டா தலைமையிலான குழுவும் பங்கேற்றன

பி பி சவுத்ரி கூறியுள்ளார்

கருப்பு பண பரிமாற்றத்திற்கு தொழில்துறையை பயன்படுத்தக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார் சட்ட விரோத செயல்களுக்கு நிதி வழங்குவது போதைப்பொருள் கடத்தல் போன்ற நடவடிக்கைகள் போலி நிறுவனங்கள் மூவம் நடைபெறுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு நாடுகளின் அமைச்சரவை நிலையிவான கூட்டம் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நொய்டாவில் நடைபெறுகிறது இந்த தகவலை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் பிரான்சும் இணைந்து ஏற்படுத்திய இந்த கூட்டமைப்பின் முதல் மாநாடு கடந்த மார்ச் மாதம் புதுதில்லியில் நடைபெற்றது அதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மாக்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர்

ஆடவர் ஜுனியர் குழுப் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை வீழ்த்தி தங்கம் வென்றது

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு குற்று ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேசை வென்றது துபாயில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பங்களாதேசை முதலில் பேட் செய்யுமாறு கேட்டுக் கொண்டது

மூன்றாவது மற்றும் நான்காவது சூப்பர் நான்கு சுற்று ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளது